என்று மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

கட்டுப்படுத்த வாட்ஸ்அப் செயலி நிறுவனம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது

அணிகள் தகுதி பெற்றுள்ளன

விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது பொதுத்துறை வங்கிகளின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்யும் திட்டம் ஏதுமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

பொதுத்துறை வங்கிகள் இயங்குவதற்கு போதுமான மூலதன ஆதரவை மத்திய அரசு அளிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் வங்கி நடைமுறைகள் எதிர்பார்ப்புகளுக்கு எற்றவகையில் வெற்றிகரமாக செயல்படவில்லை என்று கூறிய அமைச்சர் பொதுத்துறை வங்கிகளை முறைப்படுத்தும் அதிகாரம் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கியுடன் பேச மத்திய அரசு தயாராக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் கூறினார் குழந்தைக் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான வதந்திகள் பரவுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வாட்ஸ்அப் சமூக ஊடகத்திற்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசின் மின்னு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நன்மை பயக்கும் தொழில்நுட்ப புதிய கண்டுபிடிப்புகள் தவறான வதந்திகள் பரவி அதன்மூலம் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணமாகக் கூடாது என்று தெரிவித்துள்ளது இந்த வதந்திகள் பரவுவதை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு வாட்ஸ்அப் செயலி நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் விரைவில் கூட்டவுள்ளதாக அதன் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சந்தேகத்தின் பேரிலான குழுத் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்தக் கூட்டம் நடத்தப்படுகிறது

சட்டப்பேரவையில் நேற்று

பேருந்துகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பைக் கருத்தில் கொண்டு கண்காணிப்புக் கோராக்களை படிப்படியாக அமைக்க அரசு உத்தேசித்துள்ளது என்று அமைச்சர் கூறினார் இதற்காக நிர்பயா நிதியிலிருந்து போதிய நிதியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியிருப்பதாக திரு விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

இதனையடுத்து நீதிபதி விமலா மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்

மறைந்த கர்நாடக இசைக்கலைஞர் எம்

சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டி கேபட்டம்மாள்

கப்புலட்சுமி எம்

வசந்தகுமாரி ஆகிய மூவரும் இசைத் தேவதைகள் என்று புகழாரம் சூட்டினார் கர்நாடக இசையில் இந்த மூன்று பேரும் புகழ்பெற்று திகழ்ந்ததாகவும் மூவரும் அவரவர் தனி பாணியின் மூலம் இசைப் பிரியர்களை ஈர்த்ததாகவும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய தகவல் தொடர்புதுறை இணையமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா இளம் தலைமுறையினர் மிகச் சிறந்த இசைக் கலைஞர்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே அவர்களது நினைவாக அஞ்சல் தலைகள் வெளியிடப்படுவதாக தெரிவித்தார் மூன்று மாதங்கள் தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வாங்காவிட்டாலும் குடும்ப அட்டை ரத்து செய்யப்பட மாட்டாது என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்விநேரத்தின்போது இந்த உறுதியை அமைச்சர் அளித்தார்

காமராஜ் மேலும் தெரிவித்தார் காவல்துறையினருக்கு வாரத்தில் ஒருநாள் விடுமுறை அளிப்பது தொடர்பாக பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவலர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் மாநில உள்துறைச் செயலர் இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் உயரதிகாரிகளின் வீடுகளில் முன்னதாக காவலர்கள் பணியமர்த்தப்படுவதில்லை என்று மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயரதிகாரிகளின் வீடுகளில் சொந்தப் பயன்பாட்டிற்கு அரசு வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை என்றும் அதிகாரிகளின் சொந்த வாகனங்களின் ஒட்டுநர்களாக காவலர்கள் பணியமர்த்தப்படுவதில்லை என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது குழு வன்முறைகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது அண்மையில் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு ஏ எம் கன்வில்கர் திரு சந்திரஞட் ஆகியோர் அடங்கிய அம்வு சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க முடியாது என்று கூறியது இது தொடர்பாக விரிவாள உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான மலேசிய முன்னாள் பிரதமர் திரு நசீப் ரஸாக் கைது செய்யப்பட்டுள்ளார்

மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள்மீதான அடக்குழறை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூளிஸ்ட் கட்சியிள் மாநிலச் செயலாளர் திரு இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசால் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுமீது அரியலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது

திருவள்ளூரில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலக்குழுவின் காலாண்டுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி சுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது

நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சுவீடன் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தை வென்றது

முதல் காலிறுதிப் போட்டியில் உருகுவே பிரான்ஸ் அணிகள் மோதுகின்றன இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் நடைபெற்ற அந்நாட்டு அணிக்கு எதிரான முதலாவது டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் அபாரமாக பந்துவீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் சர்வதேச ட்வென்டி ட்வென்டி போட்டி ஒன்றில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் சுழற்பந்து வீச்சாளர் என்ற பெருமையை அவர் பெற்றார்